ராம்நாத் கோவிந்த் வழங்கினார் கிராமப்புற பால் உற்பத்தியாளர்களுக்கு பால்பண்ணை வசதிகளை மேம்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதான மத்திய வேளாண் அமைச்சர் திரு ராதா மோகன் சிங் தெரிவித்துள்ளார்

சென்னையில் உள்ள பிரட்டீஷ் துணைத் தூதர் திரு ஜெரமி பில்மோர் பெட்ஃபோர் இன்று புதுவையில் துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடியை சந்தித்தார்

கர்நாடக இசைக் கலைஞர் எம் எஸ் ஷீலா இந்துஸ்தானி இசைக் கலைஞர் ரமாகாந்த் குண்டேச்சா பரதநாட்டிய கலைஞர் ரமா வைத்தியநாதன் ஆகியோர் இதில் அடங்குவர்

லடு கிஷோர் ஸ்வைன் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்த பின்னர் இன்று நாடாளுமன்ற மக்களவை நாள் முழுவதற்கு ஒத்திவைக்கப்பட்டது

மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இன்று மாநிலங்களவையில் எழுத்து மூலமான பதில் ஒன்றில் இதை தெரிவித்தார்

ராதா மோகன்சிங் கூறியுள்ளார் கூட்டுறவு பால்பண்ணைத்துறையில் பால் பதனீட்டு வசதிகளின் மேம்பாடு குறித்து புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற ஆலோசனைக் குழுக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் தரமான பால் உற்பத்தி கொள்முதல் பதனீடு மற்றும் விற்பனை வசதிகளை வலுப்படுத்த பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக கூறினார் கிராம நிலையில் பால் குளிரூட்டும் வசதிகள் மற்றும் வசதிகளை கலப்பட தடுப்பு உருவாக்க தனிநிதி அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் கூடுகல் எண்ணிக்கையில் விவசாயிகளுக்கு உதவ உலக வங்கி மற்றும் ஜப்பானிய ஜீக்கா அமைப்பின் ஆதரவுடன் புதிய திட்டங்கள் இறுதி செய்யப்பட்டு வருவதாக அமைச்சர் மேலும் தெரிவித்தார் கட்காரி மத்திய போக்குவரத்து மற்றம் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு

கனிம வளம் அதிகம் உள்ள ஒடிசாவின் அங்குல் மற்றும் தென்கனால் மாவட்டங்களுக்கான போக்குவரத்து இணைப்பு வசதிகளை மேம்படுத்துவதாக இத்திட்டங்கள் அமையும் என்று அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன அமைச்சர் திரு

சபரிமலை சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பெண்களை அனுமதிப்பது தொடர்பாக உச்ச நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை பரிசீலனை செய்ய தாக்கல் செய்யப்பட்ட சீராய்வு மனுக்கள் மீது இன்று விசாரணை நடைபெற்றது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் நீதிபதிகள் ஆர்எப் நாரிமன் ஏஎம் கான்வில்கர் டிஒய் சந்திரசூட் மற்றும் இந்து மல்ஹோத்ரா ஆகியோர் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு இந்த வழக்கை விசாரித்தது

நாயர் சேவை சங்கம் சார்பாக இன்று ஆஜராகிய மூத்த வழக்கறிஞர் திரு கே பராசரன் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை ரத்து செய்யுமாறு வாதாடினார் தீர்ப்பை மறு ஆய்வு செய்யலாமா வேண்டாமா என்பது குறித்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கும் என்று கூறி முடிவை நீதிபதிகள் ஒத்திவைத்தனர்

டிடிஎச் தொலைக்காட்சி சேவை ஏடிஎம் இயந்திரங்களுக்கான வீசேட் சேவை செயற்கைகோள் மூலமான செய்தி சேகரிப்பு மற்றும் அரசின் மின்னாளுகை சேவைகளுக்கு இந்த செயற்கை கோள் உதவிகரமாக இருக்கும் என்று இஸ்ரோ தலைவர் டாக்டர் சிவன் தெரிவித்தார்

சந்திப்பு சென்னையில் இந்தியாவிற்கான பிரட்டீஷ் துணைத் துதராக அண்மையில் பொறுப்பேற்ற திரு ஜெரமி பில்மோர் பெட்ஃபோர் இன்று புதுவை ராஜ்நிவாசில் துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடியை சந்தித்து புதிதாக உருவாகி வரும் வாய்ப்புகளில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து விவாதித்தார் புதுவையில் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகளை அவர் பாராட்டினார் வசதிகளை இன்னும் மேம்படுத்த ஏதுவாக புதுவைக்கு வரும் பிரட்டீஷ் சுற்றுலா பயணிகளின் கருத்துக்களை சேகரிக்க உரிய நடைமுறை ஒன்றை உருவாக்கும்படி துணைநிலை ஆளுநர் பிரட்டீஷ் துணைத் தாதரிடம் கேட்டுக்கொண்டார் ஆய்வு புதுவை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று பிபியே அலுவலகத்தில் நேரடி ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்களுக்கு உகந்த சேவை வசதிகளை உருவாக்கவும் கட்டிட அனுமதிக்கான விண்ணப்பங்கள் வழங்கப்பட்ட அனுமதிகள் மற்றும் அனுமதி மறுப்புகள் பற்றிய விவரங்களை கணினி மயமாக்கவும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார்

மாட்டுவண்டி புதுவையில் சிஐடியு சார்புடைய மாட்டுவண்டி தொழிலாளர்கள் மணல்குவாரி அமைக்க கோரி இன்று சட்டமன்றம் முன்பாக தொடர் தர்ணா போராட்டம் மேற்கொண்ட போதிலும் முதலமைச்சர் அளித்த வாக்குறுதியை தொடர்ந்து போராட்டத்தை விலக்கிக் கொண்டனர் முன்னதாக முதலமைச்சர் திரு

நாராயணசாமி சிஐடி தலைவர்களை அழைத்து பேசியதுடன் தென்பண்ணையாற்றில் மணமேடு அருகே மணல் குவாரி அமைப்பது குறித்து தலைமைச் செயலர் மற்றும் மாவட்ட ஆட்சியருடனும் ஆலோசனை மேற்கொண்டார் இரண்டு நாட்களில் மணல் குவாரி அமைக்கப்படும் என உறுதியளித்த அவர் ஆரம்பத்தில் அரசு மானியத்துடன் வீடுகட்டுபவர்களுக்கு மட்டுமே நியாயமான விலையில் மணல் விற்க வேண்டும் என்றும் கேட்க்கொண்டார்

அதிமுக புதுவையில் அஇஅதிமுக சட்டமன்றக் குழுவின் தலைவர் திரு

வாகனப்போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் திரு அன்பழகனுடன் பேச்சு வார்த்தையில் ஈடுபட்டனர்

சுதான்ஷு மணி ஒய்வுப்பெற்றதை தொடர்ந்து திரு ராகுல் ஜெயின் அப்பதவிக்கு நியமிக்கப்பட்டார் அவர் ஏற்கனவே மேற்கு ரயில்வேயின் உதவிப் பொதுமேலாளராக பதவிவகித்துள்ளார்

ராம்நாத் கோவிந்த் வழங்கினார் கிராமப்புற பால் உற்பத்தியாளர்களுக்கு பால்பண்ணை வசதிகளை மேம்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதான மத்திய வேளாண் அமைச்சர் திரு ராதா மோகன் சிங் தெரிவித்துள்ளார்

சென்னையில் உள்ள பிரட்டீஷ் துணைத் தூதர் திரு ஜெரமி பில்மோர் பெட்ஃபோர் இன்று புதுவையில் துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடியை சந்தித்தார்